என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சாகர் மாலா திட்டத்தின்கீழ்

செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

பிரான்ஸையும் பிரேசில் பெல்ஜியத்தையும் எதிர்கொள்கின்றன அரசுப் பள்ளிகளில் பயோ மெட்ரிக் வருகைப் பதிவு முறை அடுத்த மாதம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

அதற்கான ஒப்பந்தப் புள்ளிகளும் கோரப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் புதிதாக கட்டப்படும் பள்ளிகளில் மாற்றுத் திறனாளி மாணவ மாணவியருக்கு கழிப்பிட வசதியும் செய்துதரப்படும் என்று தெரிவித்தார் தனியார் பள்ளிகளில் வேலைநாட்களில் நீட் தேர்வுக்கு பயிற்சி அளிப்பது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

சத்துணவுக்கு முட்டை கொள்முதல் செய்ததில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை அசோக்நகரில் மீன் அங்காடியை திறந்துவைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீன்வளம் பெருக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் டன் மீன்கள் தமிழக கடற்பகுதியில் பிடிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இலங்கை அரசு கைது செய்துள்ள மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர் இலங்கை வசம் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்டு அவற்றை பழுது நீக்கி சீரமைப்பதற்கு அரசு உதவிசெய்யும் என்றும் கூறினார் தூத்துக்குடி மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு ஸ்மார்ட் சிட்டி பிரிவின்கீழ்

தூத்துக்குடி மாநகராட்சியில் அனைத்துப் பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்குவதை முறைப்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இன்று பேசிய அனமச்சர்

கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்கவும் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் தொழிலாளர் துறை சார்ந்த அலுவலர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சியை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நீலோஃபர் கபில் இன்று சென்னையில் தொடங்கிவைத்தார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில்

தமிழகத்தின் வளர்ச்சியை சமூகவிரோத சக்திகள் தடுப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் அதில் பணிபுரிந்துவந்த தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர் என்றும் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் மக்களுக்கு அங்கு போராட்டம் நடத்தியவர்கள்தான் பதில் கூற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் கட்சியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்வார் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான சிறிய வகை கப்பல்கள் மற்றும் போக்குவரத்து படகுகள் சுற்றுலா போக்குவரத்திற்கு வாடகைக்கு விடப்படும் என்றும் இதனால் படகு சுற்றுலா மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சுற்றுலா போக்குவரத்து திட்டத்தை நிறைவேற்றுவது குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு நிதின் கட்கரி சுற்றுலாத் துறை இணையமைச்சர் திரு அல்ஃபோன்ஸ் ஆகியோர் சுற்றுலா நிறுவனங்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் மும்பையில் ஜவஹர்லால் நேரு துறைமுகப் பொறுப்பு கழகத்தின் ஆண்டு விருதுகளை வழங்கிப் பேசிய திரு கட்கரி கடல்சார் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்தை மேம்படுத்த மத்திய அரசு மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகத் தெரிவித்தார் சுற்றுலா போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் படகுகள் மற்றும் சிறிய கப்பல்களுக்கு மெத்தனால் மற்றும் எத்தனால் ஆகியவற்றை பயன்படுத்தி எரிபொருள் செலவை கணிசமாகக் குறைப்பது குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் சுற்றுலா போக்குவரத்து நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருந்து பயன்படுத்தப்பட்ட சொகுசு படகுகளை கொள்முதல் செய்து அதனை புதுப்பித்து நீர்வழிப் போக்குவரத்திற்கு பயன்படுத்தினால் லாபகரமானதாக இருக்கும் என்றும் அமைச்சர் ஆலோசனை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அல்ஃபோன்ஸ் சுற்றுலாத் துறை கடந்த ஆண்டில் நல்ல வளர்ச்சி கண்டுள்ளதாகவும்

படகு சுற்றுலா போக்குவரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று திரு அல்போன்ஸ் கோரிக்கை வைத்துள்ளார் மூன்று நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள பூடான் பிரதமர் திரு டோப்கேவை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று சந்தித்து பேசினார் இருதலைவர்களும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர் இரு நாட்டு பிரதிநிதிகள் அளவில் நடைபெற்ற பேச்சு வார்த்தையிலும் இரு தலைவர்களும் கலந்து கொண்டனர்

கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள கடலோர கிராமங்களில் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கடலோரப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

கடலூரில் மூன்று வழித்தடங்களில் மூன்று புதிய பேருந்துகளை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று கொடியசைத்து தொடங்கிவைத்தார் மாவட்ட ஆட்சியர் திரு தண்டபாணி உடனிருந்தார்